குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

அவருக்கு மாநில அரசு சார்பில் அமைச்சர் திரு தங்கமணி நேரில் வாழ்த்து தெரிவித்தார்

நடைபெறவுள்ளது

இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் அரைமணி நேரத்தில் தொடங்கவுள்ளது

கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் பி வி சிந்துவும் சாய்னா நேவாலும் தோல்வியடைந்தனர் இனி விரிவான செய்திகள் அனைவருக்கும் எழுத்தறிவு என்பதை விரைவில் உறுதி செய்ய கூட்டான முயற்சி தேவை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் திருச்சியில் இன்று தேசிய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை தொடங்கிவைத்து உரையாற்றிய அவர் இந்த முயற்சியில் அரசு மட்டுமின்றி மற்றத் துறைகளின் ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்றார்

கல்வித்துறையில் தனியார் முதலீட்டை மேலும் கூடுதலாக்க அவர் அழைப்பு விடுத்தார் தாய் மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய குடியரசு துணைத்தலைவர் அதனை மேம்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்றும் வீடுகளில் தாய்மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறினார் மாநில அரசுகள் தகவல் தொடர்புக்கு மாநில மொழிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய திரு வெங்கையா நாயுடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழிகளை கற்பதற்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்றார் தேசிய அளவிலான மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பதற்காக பாராட்டு தெரிவித்தார் இந்த விழாவில் மாநில கற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் தேசிய கல்லூரியின் துணைத்தலைவர் திரு ஜக்கர் கிருஷ்ணமூர்த்தி கல்லூரி முதல்வர் திரு சுந்தரராமன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் நூற்றாண்டு விழாவையொட்டி சிறப்பு அஞ்சல் உறை வெளியிடப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு கட்டிடம் கட்டும் பணி விரைவில் தொடங்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இன்று பள்ளி கட்டிடத்திற்கான இடத்தை ஆய்வு செய்த அமைச்சர் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கவாமின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார் தமிழக அரசு கோரினால் நவோதயா பள்ளிகள் அமைக்கவும் அதற்கான நிதி வழங்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளது என்று அமைச்சர் கூறினார்

மின்துறை அமைச்சர் திரு பிதங்கமணி அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள திரு காளியண்ணன் இல்லத்திற்கு சென்ற அமைச்சர் அவருக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் சார்பில் வாழ்த்துக்கள் கூறினார்

இதில் கடல்சார் தொழில்நுட்ப கழக இயக்குனர் திரு ஆத்மராம் உட்பட பலர் கலந்துகொண்டனர் இதன் முடிவில் தொகுக்கப்பட்ட பரிந்துரைகள் ஐ நா வழிகாட்டுதலின்கீழ் செயல்படும் பன்னாட்டு அரசுகளுக்கு இடையிலான குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று திரு ஆத்மராம் தெரிவித்தார் கள்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளா் வில்சனின் குடும்பத்திற்கு சிறப்பு நிதியாக ஒரு கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது

இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாக்குப்பதிவு மையங்கள் மற்றும் அந்த வளாகங்கள் முழுமைக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் நடைமுறைகளை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து

ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சுட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கு நாளை மறைமுகத்தேர்தல் நடைபெறவுள்ளது என்றும் இது மாநில தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதவ்படி நேர்மையான முறையில் நடைபெறும் என்றும் கூறினார் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் காரிமலங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கெரகோட அள்ளி கிராமத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் விவையில்லா வேட்டி சேலைகளை இன்று வழங்கி பேசிய அமைச்சர் மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை அரசு உடலுக்குடன் பூர்த்தி செய்து வருகிறது என்றார் குடியுரிமை திருத்தச்சுட்டம் குறித்து பல தலைவர்களை சந்தித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார்

நெல்லை அருள்மிகு நெல்லைபப்பா் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் ஆருத்ரா திசனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று சித்திரசளப அமைந்துள்ள குற்றாலம் குற்றாலநாதர் திருக்கோவிலிலும் திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா திசனம் இன்று நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக புனேயில் நடைபெறும் மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச தீர்மானித்தது முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் வெற்றிபெற்ற இந்தியா முன்னிலையில் உள்ளது இன்றைய போட்டியிலும் வெற்றிபெற்று தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் இந்திய அணியும் இன்று வெற்றிபெற்றால் தொடரை சமன் செய்யலாம் என்ற நிலையில் இலங்கை அணியும் உள்ளன கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் பி வி சிந்துவும் சாய்னா நேவாலும் தோல்வியடைந்தனர்

அனைவருக்கும் எழுத்தறிவு என்பதை விரைவில் உறுதி செய்ய கூட்டான முயற்சி தேவை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

அவருக்கு மாநில அரசு சார்பில் அமைச்சர் திரு தங்கமணி நேரில் வாழ்த்து தெரிவித்தார்

ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது

டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச தீர்மானித்தது

ஆட்டங்களில் இந்தியாவின் பி வி சிந்துவும் சாய்னா நேவாலும் தோல்வியடைந்தனர்